கடந்துள்ளது

ஊரடங்கின்போது ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக பிரதமர் அறிவித்த நிதி தொகுப்பு திட்டத்தின்கீழ்

ஹர்தீப் பூரி கூறியுள்ளார்

வெளிநாடுகளில் இருந்து தமிழகத்திற்கு வரும் விமானப்பயணிகள் ஏழு நாட்கள் தனிமைப்படுத்தும் மையங்களில் இருக்க வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது

கரையைக் கடக்கும் என்று வானிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது

குணமடைந்து வருவோா் எண்ணிக்கை தொடா்ந்து அதிகித்து வருகிறது

தொடர்ந்து அரசு மற்றும் தளியார் பரிசோதனை கூடங்களில் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன ஊரடங்கின் போது ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக பிரதமா் அறிவித்த நிதி தொகுப்பு திட்டத்தின்கீழ்

இதன் மூலம் இத்திட்ட பயனாளிகளுக்கு ஏற்கனவே நிலுவையில் வைக்கப்பட்டிருந்த சம்பளமும் வழங்கப்பட்டுள்ளது

வெளிநாடுகளில் இருந்து தமிழகத்திற்கு வரும் விமானப்பயணிகள் ஏழு நாட்கள் தனிமைப்படுத்தும் மையங்களில் இருக்க வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் வெளிமாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு விமானம் மூலம் வரும் பயணிகளிடமும் இதே முறை கடைப்பிடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பரிசோதனை அவசியம் செய்யப்படும் என்றும் தஙகளுக்கு நோய்த்தொற்று இல்லை என்ற இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் வழங்கிய சான்றிதழை அவர்கள் அளித்தால் பரிசோதனையில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவாா்கள் என்றும் மாநில அரசு கூறியுள்ளது

இந்நிலையில் பிற மாநிலங்களிலிருந்து சென்னை வரும் பயணிகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாநில அரசின் கூடுதல் செயலர் திரு ஹன்ஸ்ராஜ் வர்மா தலைமையில் விமான நிலைய அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் இன்று நடைபெற்றது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியான பின்னரே பள்ளிகளை திறப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையள் கூறியுள்ளார்

அபுதாபியில் இருந்து புறப்படும் நான்கு விமானங்களில் இந்தியர்கள் கோழிக்கோடு கொச்சி திருவனந்தபுரம் அமிர்தசரஸ் ஆகிய நகரங்களுக்கு அழைத்து வரப்படுகின்றனர் தோஹாவில் இருந்து புறப்படும் இரண்டு விமானங்களில் ஒன்று சென்னைக்கும் மற்றொன்று திருவனந்தபுரத்திற்கும் வர உள்ளன மஸ்கட்டில் இருந்து புறப்படும் இரண்டு விமானங்களில் புவனேஸ்வரம் கண்னூர் ஆகிய ஊர்களுக்கு இந்தியர்களை அழைத்து வரப்பட உள்ளனர்

இவர்கள் அனைவரையும் தனிமைப்படுத்தும் வகையில் சென்னையில் உள்ள விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்

தெற்கு காஷ்மீரில் புல்வாமா மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றது சுட்டுக்கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று பாதுகாப்புப் துறையின் செய்தித் தொடர்பாளரும் ரானுவ அதிகாரியுமான ராஜேஷ் கலியா கூறினார் காவல்துறை மத்திய ரிசர்வ் காவல்படை ரானுவம் கூட்டாக நடத்திய தேடுதல் வேட்டையின் போது இந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார் தீவிரவாதிகளை சரணடையுமாறு பாதுகாப்புப் படையினர் வேண்டுகோள் விடுத்ததாகவும் ஆனால் அவா்கள் அதை மறுத்து துப்பாக்கிபால் சுட்டதாகவும் பாதுகாப்புப் படையினா் நடத்திய பதில் தாக்குதலில் அவர்கள் கொல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார் அரபிக்கடலில் உருவான நிஷர்கா புயல் மேலும் வலுவளடந்து இன்று பிற்பகல் மகாராஷ்டிரா குஜராத் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

மும்பையில் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லுமாறு மாநகராட்சியை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இந்த புயல் காரணமாக ராய்காட் பால்கர் தானே மும்பை மற்றும் மும்பை புறநகர் நவீ மும்பை ரத்தினகிரி சத்தாரா மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது

மாநில பேரிடர் மீட்புப் படையினரும் கடற்படை மற்றும் கடலோர காவல் படையினரும் மீட்புப் மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன